பசும்பொன் முத்தராமலிங்கத்தேவர் பிறந்தநாள் மற்றும் குருபூஜஐ இன்றுகொண்டாடப்பட்டது

இனிவிரிவானசெய்திகள் இந்தியாவின் இரும்பு மனிதர் என்றுஅழைக்கப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் சிலையைபிரதமர் திருநரேந்திரமோடி நாளைகுஜாத் மாநிலம் கெவாடியாமாவட்டத்தில் உள்ளசர்தார் சரோவர் அணப்பகுதியில் திறந்துவைக்கிறார்

ஒற்றுமையையும் வலியுறுத்தும் வகையில் இந்தசிலைதிறந்துவைக்கப்படுகிறது இதையொட்டி பல்வேறுநிகழ்ச்சிகளுக்கும் அங்குஏற்பாடுசெய்யப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் கலந்துகொள்வதற்காகமாநிலஅமைச்சர்கள் திருகடம்பூர் ராஜு திருபாண்டியராஜன் ஆசியோர் இன்றுமாலைசென்னையிலிருந்து புறப்பட்டுசென்றுள்ளதாகதமிழகஅரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது நாட்டீல் தகவல் தொழில்நுட்பகட்டமைப்பின் வலிமையைஅடுத்தகட்டத்திற்குஎடுத்துச்செல்லஉறுதியானநடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிதெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று இந்தியா இத்தாலிதொழில்நுட்பஉச்சிமாநாட்டின் நிறைவுநாள் நிகழ்ச்சியில் புதியகண்டுபிடிப்பு இயக்கம் தொழில்நுட்பத்திற்கும் பேசியஅவர் அடல் அறிவியலுக்கும் வலுவூட்டியிருப்பதாகதெரிவித்தார்

நாட்டின் கடைக்கோடியில் உள்ளகுடிமகனுக்கும் அரசின் நலத்திட்டப்பயன்களைகொண்டுசெல்வதில் தொழில்நுட்பம் முக்கியபங்குவகித்துள்ளதாகவும் திருநரேந்திரமோடிகுறிப்பிட்டார் இம்மாநாட்டையொட்டி அரசுமுறைப்பயணமாகதில்லிவந்துள்ள இத்தாலியபிரதமர் திருகிஸ்ஸேப்பேகான்ட்டேவுடன் பிரதமர் திருமோடி இருதரப்பு உறவுகள் மற்றும் ஒத்துழைப்புக்கானமுயற்சிகள் குறித்துபேச்சுவார்த்தைநடத்தினார் இத்தாலியபிரதமருடன் உயர்மட்டக்குழுஒன்றும் இந்தியாவந்துள்ளது அஇஅதிமுகபொதுச்செயலாளர் ஜெயலவிதாமறைவுக்குபிறகு கட்சியின் மீதும் ஆட்சியின் மீதும் தவறானஎண்ணத்தைமக்களிடையேஏற்படுத்தும் வகையில் திமுகஉள்ளிட்டகட்சிகள் செயல்படுவதாகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிகுற்றம் சாட்டியுள்ளார்

காவிரியின் குறுக்கேதடுப்பணைகட்டுவதற்குகர்நாடகம் கேரளா பாண்டிச்சேரிஆகியமாநிலங்களுடன் கலந்துபேசிஒருமித்தகருத்துஏற்பட்டபிறகுநடவடிக்கைஎடுக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் தமிழகத்தில் பட்டாசுதொழிலில் ஈடுபட்டுள்ளதொழிலாளர்கள் மற்றும் உரிமையாளர்களின் நலனைபாதுகாக்கும் வகையிலேயேதமிழகஅரசுஉச்சநீதிமன்றத்தில் வாதாடிசாதகமானதொருதீர்ப்பைபெற்றிருப்பதாககூறினார் தீர்ப்பைமுழுமையாகஆய்வு செய்துஅதற்கேற்றவாறுஅரசுமேல் நடவடிக்கைடுக்கும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார் தமிழகத்தில் இரண்டுநாட்களில் வடகிழக்குபருவமழைதொடங்குவதற்குசாதகமானசூழ்நிலைநிலவுவதாகசென்னைவாளிலைஆய்வு மையதுணைதலைமை இயக்குனர் திருபாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார்

பிஜேபிசார்பில் மத்திய இணையமைச்சர் திருபொன் ராதாகிருஷ்ணன் திருஹெச் ராஜா திமுகதலைவர் திருமுகஸ்டாலின் தமிழ்நாடுகாங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு சு திருநாவுக்கரசர் மதிமுகபொதுச்செயலாளர் திருவைகோ உள்ளிட்டோர் முத்தராமலிங்கத்தேவர் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்துமரியாதைசெலுத்தினர் சென்னைகோயம்பேட்டில் தேமுதிகசார்பில் கட்சியின் பொருளாளர் திருமதிபிரேமலதாவிஜயகாந்த் முத்தராமலிங்கத்தேவர் படத்திற்குமலர் தூவிமரியாதைசெலுத்தினார் முன்னதாக மதுரைகோரிப்பாளையத்தில் உள்ள அவரதுஉருவச்சிலைக்குமுதலமைச்சர் துணைமுதலமைச்சர் அமைச்சர்கள் மற்றும் அரசியல் கட்சித்தலைவர்களும் மாலைஅணிவித்துமரியாதைசெலுத்தினர்

மட்டுமேவெடிக்கவேண்டும் என்றஉத்தரவு தில்லிமற்றும் பகுமைபட்டாசுகள் தலைநகர் பகுதிகளுக்குமட்டுமேபொருந்தும் என்றும் நாட்டின் மற்றபகுதிகளுக்கு இந்தகட்டுப்பாடுபொருந்தாதுஎன்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர்

அன்புச்செல்வன் எமதுசெய்தியாளரிடம் தெரிவித்தார்

தன்டேவாடாமாவட்டம் அர்னாப்பூர் பகுதியில் தேர்தலையொட்டிசெய்திசேகரிக்கசென்றவாகனம் நிலவையாஎன்றவனப்பகுதியைகடந்துசென்றபோது தீவிரவாதிகள் பதங்கியிருந்துதாக்கியதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இச்சம்பவத்தில் பாதுகாப்புப்படைவீரர்கள் இருவருக்குகாயம் ஏற்பட்டது தூர்தர்ஷன் ஒளிப்பதிவாளர் அச்சுதயானந்த் மறைவுக்கு மத்தியதகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் தமதுஅதிர்ச்சியையும் அவரை இழந்துவாடும் குடும்பத்தினருக்குஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார் பிரசார் பாரதியின் தலைவர் திருசூரியபிரகாஷும் தலைமை செயல் இயக்குனர் திருசசிசேகர் வேம்பட்டியும் இந்ததாக்குதல் சும்பவத்தில் உயிரிழந்தஒளிப்பதிவாளர் மற்றும் பாதுகாப்புப்படைவீரர்களின் குடும்பங்களுக்குதமதுஆழ்ந்த இரங்கலைதெரிவித்துள்ளனர்

நெல்லைமாவட்டத்தில் சுட்டமன்றஉறுதிமொழிக் குழுவினா் தாமிரபரணி ஆறு கருமேனி ஆறு நம்பியாறு இணைப்புத்திட்டபணிகளைஆய்வு செய்தனா் திருப்பூர் அருகே இன்றுஅதிவேகமாகசென்றவேள் ஒன்று